பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையுடன் நடந்தமோதலில் பயங்கரவாதிகள் ஆறு பேர் கொல்லப்பட்டனர்

குருநானக் ஜெயந்தியும் கார்த்திகை பூர்ணிமாவும் இன்றுகொண்டாடப்படுகிறது ஆஸ்திரேலியாவுக்குஎதிரான இரண்டாவதுடுவெண்டி டுவெண்டுகிரிக்கெட் போட்டித் தொடரின் இரண்டாவதுஆட்டம் இன்றுமெல்போா்னில் நடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் ராஜஸ்தான் தெலங்கானாசட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமனுதூக்கல் முடிவடைந்துவிட்டன

இதனிளடயேதலைமைதேர்தல் ஆணையர் திரு ஒ பிராவத் தலைமயிலானதேர்தல் ஆணையர்கள் குழு இரண்டுநாள் பயணமாகஹைதராபாத் வந்துள்ளது மிசோராம் சுட்டப்பேரவைத் தேதல் நடைபெற இன்னும் ஐந்துநாட்களேஉள்ளநிலையில் அங்குதேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தைமுடுக்கிவிட்டுள்ளன பிரதமர் திருநரேந்திரமோடி லுங்லிஎன்றதொகுதியில் போட்டியிடும் பிஜேபிவேட்பாளரைஆதித்துபொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் வாக்களர்களைசந்தித்துவாக்குசேகிக்கும் பணியில் தீவிரமாகாடுபட்டுள்ளனர்

அவர்களின் உடல்களும் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டன

வியட்நாம் ஆஸ்திரேலியாநாடுகளில் அரசுமுறைப்பயணம் மேற்கொண்டிருந்தகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தமதுபயணத்தின் இறுதிக் கட்டமாக இன்றுகாலைமெல்போர்ன் நகரம் சென்றடைந்தார் அங்குவிக்டோரியாமாநிலஆளுநர் அவரைவரவேற்றார் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றஉள்ளார் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தபல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் இருந்துசென்றஏராளமானமாணவர்கள் பயின்றுவருகிறார்கள் சிட்னியில் நேற்று ஆஸ்திரேலியா இந்தியாவர்த்தககவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றியகுடியரசுத் தலைவர் இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகஉறவுகளைவலுப்படுத்தவேண்டியன் அவசியத்தைடுத்துரைத்தார் பொருளாதாரசீர்த்திருத்தங்களில் இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் அவர் விளக்கினார்

மேற்கு வங்கத்தின் புருலியா பிர்பூம் மாவட்டங்கள் ஒடிசாவில் நிலக்கரிநகரமானடல்செர் பீகாரின் பகல்பூர் ஜார்கண்ட்டின் கிழக்குபொக்காரோ தெற்குகாரன்பூரா ஆகிய இடங்களில் இந்தநிலக்கரிபடுகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனகூடுதல் தலைமை இயக்குநர் திரு அர் கேகிஸ்கு தெரிவித்தாா்

இந்தபடுகைகளிலிருந்துநிலக்கரிவெட்டிஎடுக்கப்படும் போதுசம்பந்தப்பட்டமாநிலங்கள் மற்றும் இந்தியாமுழுமைக்கும் பொருளாதாரமுன்னேற்றம் ஏற்படும் என்றுஅவர் கூறினார்

சுவாமிநாதன் அறிக்கையை அமல்படுத்தவேண்டும் நிலஉரிமைக்குதீர்வுகாணவேண்டும்

வன நிலங்கள் தொடர்பாகமுறையீடுசெய்தபழங்குடிவிவசாயிகளுக்கு வறட்சிநிவாரணம் வழங்கப்படும் என்றுமுதலமைச்சர் உறுதியளித்தார்

இந்தகுழுவினா் மூன்றுநாட்கள் ஆய்வு மேற்கொள்ளஉள்ளதாகஅவா் தெரிவித்துள்ளாா் உள்துறை இணைசெயலர் திருடேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான ஆறு பேர் கொண்டமத்திய குழு இன்றுமாவைசென்னைவரஉள்ளதாகவருவாய் நிர்வாகஆணையர் திருசத்தியகோபால் தெரிவித்துள்ளாா் திங்கட்கிழமைவரை நாளைமுதல் வரும் புயல் பாதிப்பு குறித்து இக்குழுஆய்வு மேற்கொள்ளஉள்ளதாகவும் அவர் கூறினார் பின்னர் செவ்வாய்கிழமைசென்னைதிரும்பும் மத்திய குழு முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமியுடன் தலைமைசெயலகத்தில் ஆலோசனைநடத்தியபின் புதுதில்லிசென்றுமத்தியஅரசிடம் அறிக்கைசம்ப்பிக்கும் உள்மாவட்டங்களில் நிலைகொண்டிருந்தகுறைந்தகாற்றழுத்ததாழ்வுப் பகுதி வளிமண்டலசுழற்சியாகமாறியுள்ளது காரணமாகதமிழ்நாட்டிலும் புதுச்சேியிலும் நாளைமுதல் இதன் மூன்றுநாட்களில் படிப்படியாகமழைஅளவு குறையும் என்றுசென்னைவானிலைஆய்வு மையதுணைத்தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

இந்நாளைபொட்டிடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் துணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமா் திருநரேந்திரமோடிஆகியோா் வாழத்துதெரிவித்துள்ளனா் இன்றுகா்த்திகைபவுர்ணமிதினத்தையொட்டி இந்துக்கள் ஆறுகளில் புனிதநீராடுகின்றனர் இந்நாள் தேவதீபாவளிஎன்றுஅழைக்கப்படுகிறது குஜராத்தில் நா்மதாஆற்றின் குறுக்கேஉள்ளன்தார் சரோவர் அணைக்கட்டுப் பகுதியில் ந் விமானதளம் அமைப்பதுகுறித்துஆய்வு நடைபெறவுள்ளது இத்தகையநீர் விமானதளங்கள் அமைப்பதற்குகுஐராத்தில் நான்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் இந்தஅணைக்கட்டுப் பகுதியும் ஒன்றுஎன்றும் குஐராத் மாநிலசுற்றுலாத்துறைமுதன்மைச் செயலாளர் திரு எஸ் ஜே ஹைதர் தெிவித்துள்ளார் சப்மதிஆற்றின் மீதுகட்டப்பட்டுள்ளதராய் அணை சத்ருஞ்ஜே அணைஆகியவையும் இவ்வாறுதேர்வு செய்யப்பட்டுள்ளதுஎன்றுஅவர் கூறினார் நீர் விமானதளம் அமைப்பதன் மூலம் கற்றுலாப் பயணிகள் எளிதாகசெல்ல முடியும் என்பதால் சுற்றுவாத்துறைஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நீர் விமானதளம் என்பது லீ ப்ளேன் எனப்படும் கடலிலிருந்து புறப்படும் விமானங்களும் கடலிலும் தரையிலும் இயக்கப்படும் விமானங்களும் செல்வதற்கானதளமாகும்

பாகிஸ்தான் துறைமுகநகரானகராச்சியில் சீள துதரகம் மீதுதாக்குதல் நடத்தியபயங்கரவாதிகள் முன்றபேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காவல்துறைவீரர்கள் இரண்டுபேரும் இதில் உயிரிழந்தனர் அங்குள்ள துதரகஅலுவலகத்தின் முன் வெடிமருந்துஏற்றியவாகனத்துடன் சென்று